ஆயுர்வேத மருத்துவத்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் உலக ஆயுர்வேத திருவிழாவில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதில் ஆயுர்வேதத்தின் திறனை பொதுமக்கள் தற்போது உணர்ந்துள்ளதாக தெரிவித்தார் உலக அளவில் ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தை மேலும் பிரபலமாக்குவதற்கு தற்போது சரியான சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் பாரம்பரிய மருத்துவத்திற்கான சர்வதேச மையத்தை அமைக்கவுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளதாகவும் இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உலகளாவிய உடல் ஆரோக்கியம் குறித்து சிந்திக்க வேண்டிய தருணம் இது என்றம் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் உலகம் முழுவதும் இந்தத்துறையில் பணியாற்றி வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் பாராட்டு தெரிவித்த அவர் தொடர் முயற்சிகள் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் பலன் அளிக்கும் என்று கூறினார் அய்யா வைகுண்டர் சுவாமிகளின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார்

அவரது போதனைகள் சமூகத்தில் நிலவும் தடைகளில் இருந்து பொதுமக்கள் மீண்டு வரவும் மக்களை ஒருங்கிணைக்கவும் உதவியதாக அவர் தெரிவித்துள்ளார் அய்யா வைகுண்டர் சுவாமிகள் போதித்த சமத்துவம் அனைவரையும் ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வரும் கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காள நீட் நுழழவு தேர்வு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இத்தொடர்பான அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது பதினோரு மொழிகளில் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தேர்வு தொடர்பான விரிவான விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அடுத்த இந்தாண்டுகளுக்குள் வாகன உற்பத்தியில் உலகின் முன்னணி மையமாக இந்தியா மாறும் என்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் மூலம் சூரிய சக்தி மற்றும் சிறு குறு நடுத்தா நிறுவனங்கள் துறைகளுக்கு உள்ள வாய்ப்புகள் குறித்த காணொலி கருத்தரங்கில் அமைச்சர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் சிறந்த முறையில் செயல்படும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை மூலதள சந்தையில் பங்கேற்க செய்ய முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் குறைந்த செலவில் உற்பத்தி செய்யப்படும் சூரிய மின்சக்தியை வாகனங்களுக்கும் பிற வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் இந்தியாவில் சிறு சிகுறு நடுத்தர நிறுவனங்களில் முதவீடு செய்ய வருமாறு சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய அமைச்சர் அழைப்பு விடுத்தார் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் இந்தியாவின் தடுப்பூசி தயாரிப்பு திறன் மேலும் விரிவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகள் பங்கேற்கும் முதவாவது உச்சிமாநாடு நேற்று நடைபெற்றது இதில் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மாரிசன் ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகா ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் பருவநிலை மாற்றம் தடுப்பூசி தயாரிப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் பாதுகாப்பான தடுப்பூசி கிடைப்பதை உறுதிபடுத்துவதற்காக நான்கு நாடுகளின் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த மாநாட்டில் பயனுள்ள வகையில் விவாதம் நடைபெற்றதாகவும் பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் அனைவருக்குமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை ஏற்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இன்றும் நாளையும் மனுதாக்கல் செய்யப்பட அனுமதிக்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியப்பிரதா சாஹு தமிழகத்திற்கான சிறப்பு பொது தேர்தல் பார்வையாளர் திரு அவோக் வரதன் சிறப்பு காவல் பார்வையாளர் திரு தர்மேந்திர குமார் சிறப்பு தேர்தல் செலவின பார்வையாளர்கள் திருமதி மது மகாஜன் மற்றும் பி ஆர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவவர்கள் மற்றும் காவல்துறை அலுவலா்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை நடத்தினா்

மார்கரெட் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஜான்சன் அன்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பு மருந்துகளை அனைத்து நாடுகளிலும் அவசர கால பயன்பாட்டிற்கு உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது

நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர்

இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது அகமதபாத்தில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது

ஐந்து போட்டிகள் இத்தொடரில் இரு அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை அகமதபாத்தில் நடைபெறுகிறது ஐ எஸ் எல் காவ்பந்து கோப்பையை வெல்ல இன்று இறுதிப்போட்டியில் மும்பை மோகன் பகான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன